என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார்

காலமானார்

ஜம்மு காஷ்மீரில் இயல்புநிலை திரும்பவிடாமல் தடுப்பதில் பாகிஸ்தான் தீவிரமாக உள்ளது என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் குறை கூறியிருக்கிறார்

கொண்டார் தாலிபன்கள் உடனான பேச்சுவார்த்தையை அமெரிக்க அதிபர் திரு ட்ரம்ப் ரத்து செய்துவிட்டார்

இனி விரிவான செய்திகள் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு இஸ்ரோவின் அயராத உளழப்பு காரணமாக நமது இளைஞர்கள் மனதில் அறிவியல் ஆர்வம் துண்டப்பட்டுள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி புகழ்ந்துரைத்துள்ளார்

கடுமையான உழழப்பும் அர்ப்பணிப்பு உணர்வும்தான் இஸ்ரோவை இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்கிறது என்றும் இந்தத் தாகம் தொடர்ந்து மேலும் பல உச்சங்களை இஸ்ரோ தொட காரணமாக அமையும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரோ விளையாட்டு வீரர்கள் போன்றவர்களுக்கு தோல்வி என்ற வார்த்தையே கிடையாது என்றும் அவர் கூறியிருக்கிறார் இதில் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவு தெரிவித்துக் இந்தியா ஒரு குடும்பம் கொள்பவர்கள் இஸ்ரோவின் பணியும் அதன் விஞ்ஞானிகளின் பணியும் நாட்டுக்கு பெருமை சேர்ப்பவை என்றும் பிரதமர் கூறியிருக்கிறார்

விண்வெளி ஆராய்ச்சியில் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கும் இந்தியாவுக்கு இது புதிய அனுபவம் என்றும் அவர் டுவிட்டரில் கூறியிருக்கிறார் விண்வெளி ஆராய்ச்சியில் எப்போதுமே ஐக்கிய அரசு எமிரேட்சின் நெருக்கமான பங்காளி இந்தியா என்றும் வளர்ச்சி மற்றும் சாதனைகளில் இருநாடுகளும் உறுதுணையாக உள்ளவை என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

பிரபல வழக்கறிஞரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ராம்ஜெத்மலாளி புதுதில்லியில் இன்று காலை காலமானார்

மாநிலங்களவை உறுப்பினரான அவர் முதுமை காரணமாக ஏற்பட்ட பிணிகளால் அண்மைக்காலத்தில் பீடக்கப்பட்டிருந்தார் மத்திய ஐக்கிய முன்னணி மற்றும் தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசுகளில் அவர் அமைச்சராக பணியாற்றியுள்ளார் இந்திய வழக்க்றிஞர்கள் சங்கத் தலைவராகவும் அவர் பணியாற்றியிருக்கிறார் அவரது மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார்

நாடாளுமன்றத்துக்கும் அரிய பங்களிப்பை ஆற்றிய ஒருவரை நாடு இழந்து விட்டது என்று பிரதமர் தமது டுவிட்டர் பதிவில்கூறியிருக்கிறார்

மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஆகியோர் மறைந்த ஜெத்மலானி இல்லத்திற்கு சென்று அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் சுட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் ஜெத்மலானியின் அறிவாற்றலும் வாக்குவன்மையும் தலைசிறந்த வாதாடும் திறமும் சட்ட ஞானமும் இந்தத்துறையில் ஈடுபடுவோருக்கு மிகபெரிய வழிகாட்டி என்று கூறியிருக்கிறார் சிறந்த கிரிமினல் வழக்கறிஞராகவும் வெளிப்படையாக பேகம் அரசியல்வாதியாகவும் அவர் விளங்கினார் என்றும் திரு ரவி சங்கர் பிரசாத் கூறியிருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திரமோடி அரியானா மாநிலத்தில் இன்று பல திட்டங்களை தொடங்கிவைக்கிறார் மேலும் பலவற்றுக்கு அடிக்கல் நாட்டுகிறார்

ரோத்தக் நகரில் பிரம்மாண்டமான உணவுப் பூங்காவுக்கும் கர்னாலில் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் ரோத்தக் நகரில் மலிவு வீடுகள் கட்டும் திட்டத்தை தொடங்கிவைக்கிறார் ஃபரிதாபாதில் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையத்தையும் ரோத்தக்கில் பேரணியையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் மாநில முதலமைச்சர் திரு மனோகர்லால் கட்டாரியாவின் ஜன் ஆஷிர்வாத் யாத்திரையின் இறுதி நிகழ்வாக இந்த பேரணி நடைபெறுகிறது செயின்ட் வின்சென்ட் மற்றும் கிரினடைன்ஸ் நாட்டின் பிரதமர் டாக்டர் ரால்ஃப் கள்சால்வ்ஸ் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்தள்ளார் ஐந்து நாள் பயணமாக இன்று புதுதில்லி வந்து சேர்ந்த டாக்டர் கன்சால்வ்ஸ் செவ்வாய்க்கிழமை பிரதமர் திரு நரேந்திரமோதியை சந்தித்து பேசவுள்ளார்

வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்காக திட்டங்கள் பற்றிய விவாதத்தை பல்வேறு அமைச்சங்களும் மாநில அரசுகளும் இந்த கூட்டத்தில் சமர்ப்பிக்கும் என்று அதிகார வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன வடகிழக்கு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கூட்டம் தனியாகவும் தலைமை செயலாளர்கள் மற்றும் காவல்துறை தலைவர்களின் சந்திப்பு தனியாகவும் நடைபெறுகிறது பிரிவான வடகிழக்கு ஜனநாயக கூட்டணி தலைவர்களின் நான்காவது கூட்டம் குவாஹத்தியில் நாளை நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷாவும் வடகிழக்கு மாநிலங்களின தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர்களும் அமைச்சர்களும் பல்வேறு அரசு நிறுவனங்களின் தலைவர்களும் கலந்துகொள்வார்கள் என்று கட்சியின் செய்தித் தொடர்பாளர் டாக்டர் நூமல் மோமின் தெரிவித்துள்ளார் இதில் விவாதிக்கப்படவுள்ளன தெலங்கானா மாநில ஆளுநராக திருமதி தமிழிசை சவுந்திரராஜன் இன்று பதவியேற்றுக் கொண்டார் ஐதராபாத் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தெலங்கானா மாநில தலைமை நீதிபதி திரு ராகவேந்திர சிங் சவுகான் பதவி பிரமாணமும் ரகசியக்காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் பதவியேற்பு நிகழ்ச்சியில் தெலங்கானா முதலமைச்சர் திரு சந்திரசேகரராவ் மத்திய இணையமைச்சர் திரு கிஷண் ரெட்டி மாநில அமைச்சர்கள் தமிழக துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர் செல்வம் மற்றும் தமிழக அமைச்சர்கள் கலந்துகொண்டார்கள் பதவியேற்புக்கு முன்னதாக காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை திருமதி தமிழிசை ஏற்றுக்கொண்டார் பதவியேற்றபின் தனது தந்தையாரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான திரு குமரி ஆனந்தனிடம் திருமதி தமிழிசை ஆசி பெற்றார் ஜம்மு கஷ்மீரில் அமைதியை சீர்குவைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள் மேற்கொண்டு வருவதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தெரிவித்துள்ளார் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விரக்தியின் காரணமாகவே ஐம்மு கஷ்மீரில் பாகிஸ்தான் தீவிரவாதத்தை தூண்டிவருவதாக கூறினார் அரசியலமைப்பு சுட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்வது உள்நாட்டு விவகாரம் என்றும் தெரிவித்தார் கஷ்மீருக்கு பாகுபாடு காட்டும் வகையில் இருந்த சிறப்பு அந்தஸ்தை நீக்கியதற்கு அங்குள்ள பெரும்பாலான மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளதாக கூறினாா் மக்களின் பாதுகாப்புக்கு அரசு முக்கியத்துவம் தருவதாக அவர் தெரிவித்தார் அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக சில கட்டுப்பாடுகள் அவசியம் என்று அவர் கூறினார்

ஜம்மு மற்றும் வடாக் பகுதியில் தரைவழி மற்றும் மொபைல் தொலைபேசி சேவை மீண்டும் முழுவதுமாக வழங்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார்

அரசியல் தலைவா்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளது குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவா் சுட்டத்தின்படியே அவர்கள் தடுப்புக் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இதை எதிர்த்து அவர்கள் நீதிமன்றத்தல் முறையிடலாம் என்றும் திரு அஜித் தோவல் தெரிவித்தார் கட்டுப்பாடுகள் இல்லாமல் போனால் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் பிரச்சனைகள் எழலாம் என்றும் அதனை பயங்கரவாதிகள் பயன்படுத்தி வன்முறைக்கு தூண்ட வழி ஏற்படும் என்று திரு தோவல் மேலும் கூறினார் நாட்டு மக்கள் அனைவரும் வீடுகளில் குடிநீர் பெறுவதற்கான திட்டத்தை மூன்றரை லட்சம் கோடி ருபாய் செலவில் ஐந்து ஆண்டுகளில் மத்திய அரசு நிறைவேற்றும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவித்திருக்கிறார் மகாராஷட்ரா மாநிலம் ஒளரங்காபாதில் மகளிர் அதிகாரப்படுத்துதல் மற்றும் கயஉதவிக் குழுக்கள் நிகழ்ச்சியில் பிரதமர் உரையாற்றினார்

மத்திய அரசு அறிவித்துள்ள முத்ரா திட்டத்தின்கீழ் சுயஉதவி குழு மூவம் பெண்கள் ஒரு வட்ச ருபாய் வரை கடன்பெற்று புதிய தொழில் தொடங்கவோ இருக்கும் தொழிலை வளர்க்கவோ முடியும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார்